பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தை இன்று நிர்வகிக்க ஒப்படைத்துள்ளார் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மக்கும தன்மைகொண்ட உறையுடன் கூடிய நாப்கின்களை உற்பத்தி செய்யும் நடைமுறை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

வது முறையாக ஆஸ்திரேலியா கைப்பற்றியுள்ளது

மகளிருக்கு குறிப்பாக நலிந்த பிரிவு மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள மகளிருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் அவர்களின் சிறப்பாள பணியை அங்கீகாரிக்கும் வகையிலும் மகளிர் சாதனையாளர் விருதுகள் வழங்கப்படுகின்றன

சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி நாடுமுழுவதும் மகளிர் சாதனைகளை போற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விருதுபெற்றவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார் அனைத்து மகளிருக்கும் உத்வேகம் அளிப்பதற்கு இத்தகைய விருதுகள் உதவிடும் என்று அப்போது அவர் கூறினார்

ரயில் மற்றும் விமானங்கள் முற்றிலும் மகளிரால் இயக்கப்பட்டன இதனையொட்டி குடியரசுத்தலைவர் குடியரசுத் துணை தலைவர் பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இத்தினத்தையொட்டி தாஜ்மஹால் உள்ளிட்ட அனைத்து புராதன நினைவிடங்களை மகளிர கட்டணம் இல்லாமல் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மக்கும் தன்மைகொண்ட உறையுடன் கூடிய நாப்கின்களை வழங்கவேண்டும் என்று அதன் உற்பத்தியாளர்களை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கேட்டுக்கொண்டுள்ளார் புனேயில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குப்பைகள் சேகரிக்கும் மகளிருடன் அவர் கலந்துரையாடினார் குப்பைகளை சேகரிக்கும் போது பயன்படுத்தப்பட்ட நாப்கின்கள் மூலம் தொற்று நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறித்து அவர்களிடம் விளக்கிக்கூறினார் இதன் காரணமாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து நாப்கின்களையும் மக்கும் தன்மைகொண்ட உறையுடன் தயாரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மூவாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராமப்புறப்பகுதிகளில் சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்

ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் நிதியமைச்சர் திரு அல்டாஃப் புகாரி ஜம்மு காஷ்மீர் அப்னி என்ற புதிய அரசியல் கட்சியை இன்று தொடங்கினார் ஸ்ரீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மற்ற அரசியல் கட்சிகள் போல் அல்லாமல் தமது கட்சி வளர்ச்சியை மையமாக வைத்து செயல்படும் என்று கூறினார்

அப்பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரடைந்து வருவதையடுதது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுவருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் ஷோராப் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் சில பகுதிகளில் சூழ்நிலைக்கேற்ப வெவ்வேறு தருணங்களில் இன்று ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டது

நாடு முழுவதும் படிப்படியாக அமல்படுத்தப்பட்ட இத்திட்டம் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புனர்வை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

பங்ளாதேஷில் ஒரு நபருக்கு கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறிகள் உறுதிபடுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாலியில் இருந்து பங்ளாதேஷ் திரும்பிய இரண்டு நபருக்கு நடத்தப்பட்ட சோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறி உறுதிபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு ஒருவருக்கு தெரிவித்துள்ளது இதனையடுத்து இத்தாலி தென்கொரியா ஜப்பான் மற்றும் குவைத் நாடுகளில் இருந்து பங்ளாதேஷ் வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சட்ட விரோத பணபரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள எஸ் பேங்க் நிறுவனர் ராணா கபூரை அமலாக்கத்துறை காவலில் விசாரணை நடத்த மும்பை நீதிமன்றம உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கில் ராணாவை கைது செய்த அமலாக்கத்துறையினர் மும்பை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தினர்

இந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது

தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது விராட் கோலி தலைமையிலான இந்த அணியில் தவான் பிருத்வி ஷா கே எல் ராகுல் மணீஷ் பாண்டே ஷ்ரேயஸ் ஐயர் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஐடேஜா புவனேஸ்வர் குமார் சாஹல் பும்ரா ஷைனி குல்தீப் யாதவ் மற்றும் சுப்மன் கில் இடம்பெற்றுள்ளனர்